பழனிசாமி இன்று சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில் தொடங்கி வைத்தாா் தகுதியாள மேலும் ஐந்து லட்சம் முதியோருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சா் அறிவித்துள்ளா்

பேரின் குடும்பத்தினருக்கு தவா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது

பயணம் மேற்கொள்கிறார் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

ஒற்றையா் பிரிவில் இந்தியாவின் சாய் பிரணீத் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் இனி விரிவான செய்திகள் தமிழக மக்களுக்கான முதலமச்சரின் சிறப்பு குறைதீர்க்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில் தொடங்கி வைத்தாா் சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி வனவாசி நங்கவல்லி கொங்கணாபுரம் உள்ளிட்ட ஊராட்சி ஒன்றியப்பகுதிகளில் மக்களிடமிருந்து மனுக்களை அவர் பெற்றுக்கொண்டார் அப்போது பேசிய முதலமைச்சர் இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து நகர்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுபடி குறிப்பிட்ட நாளில் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சி உள்ளிட்ட பிற துறை அலுவல்களின் குழு இம்மாத இறுதிக்குள் பொதமக்களிடம் மனுக்களை பெறுவா்கள் என்று முதலமைச்சா் தெரிவித்தாா் இந்த மனுக்கள் அனைத்தும் சும்பந்தப்பட்டு துறைக்கு ஒருவார காலத்திற்குள் அனுப்பி வைக்கப்பட்டு ஒரு மாத காலத்திற்குள் தீர்வு காணப்படும் என்றும் அவர் கூறினார் மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்ட பின்னர் அமைச்சர்கள் தலைமையில் வட்ட அளவிலான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பயனாளிகளுக்கு திட்டப்பலன்கள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஒமலூருக்கும் தாரமங்கலத்திற்கும் இடையே ஒரு இடம் தேர்வு செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சென்னைக்கு அருகே இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாபெரும் உணவுப்பூங்கா அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார்

வீட்டுமளை இல்லாத அனைத்து ஏழை மக்களுக்கும் வீட்டுமளை வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் புதிதாக தகுதியான ஐந்து லட்சும் முதியோருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் இதனையடுத்து முதலமைச்சா் நங்கவள்ளியில் நடைபெற்ற முதலமைச்சின் குறைதீா்க்கும் திட்ட முகாமில் பொதமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு

பின்னர் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் சேலம் அரசு சுட்டக் கல்லூரியை முதலமைச்சர் திறந்து வைத்தார்

இப்பணிகள் அனைத்தும் செப்டம்பா்மாத இறுதிக்குள் முடிக்கப்படும் என்றும் அவா் தெரிவித்தாா்

மக்களின் குடிநீர் தேவையை நிவர்த்தி செய்வதற்கும் விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்கும் தமிழக அரசு குடிமராமத்து திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை சீரமைத்து வருவதாக வனத்துறை அமைச்ச் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார் திண்டுக்கல்லில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகத் தெரிவித்தாா் கூட்டுறவுத் துறையின் மூலம் மிகக்குறைந்த விலையில் அம்மா மருந்தகங்கள் பண்ணை பசுமை காய்கறி நிலையங்கள் அங்காடிகள் உள்ளிட்டவை செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வாகனம் ஒன்று கிணற்றில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிழந்த எட்டு பேரின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

இந்த விபத்தில் காயமடைந்த ஒன்பது பேருக்கும் உயரிய சிகிச்சை அளிக்க மருத்துவமனை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

நாகர்கோவிலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில அரசு திடீரென அறிவித்த ஆவின் பால் விற்பனை விலையை உடனடியாக திரும்பப்பெற வேண்டுமென்று வலியுறுத்தினார்

முதல்கட்டமாக பாரீஸ் செல்லும் அவர் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரோனை சந்தித்து பாதுகாப்பு அணுக்தி பயங்கரவாத எதிர்ப்பு கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு பேச்சுக்களை நடத்துகிறார்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

அதன்பின்னா் பஹ்ரைன் நாட்டுக்கு முதல் முறையாக செல்லும் பிரதமா் அந்நாட்டு இளவரசா் ஷேக் கலிபா பின் சல்மானை சந்தித்து இருதரப்பு பேச்சுவாா்த்தை நடத்துகிறாா் அந்நாட்டு மன்னா் அளிக்கும் விருந்தும் நிகழ்ச்சியிலும்பங்கேற்கும் திரு நரேந்திரமோடி அங்கு புதுப்பிக்கப்பட்டுள்ள கிருஷ்ணா் ஆலயத்தையும் திறந்து வைக்கிறாா் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவையிலிருந்து அவா் தோ்வு செய்யப்பட்டுள்ளாா் இந்தியாவிலேயே முதல் முதலாக மாட்டு வண்டியில் நூலகம் தொடங்கப்பட்ட மன்னார்குடி மேலவாசலில் மணிமண்டபம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவு அமைக்கா் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் அவர் கலந்து கொண்டார்

தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவா் திரு கே எஸ் அழகிரி மூத்த தலைவா் திரு குமரி அனந்தன் உள்ளிட்டோர் அன்னாரது உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர்

அங்கு எந்த கட்சி போட்டியிடுவது என்பது பற்றி விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தாா்

இது தொடர்பான வழக்கு நீதபதிகள் திரு மணிக்குமார் திரு சுப்ரமணியபிரசாத் ஆகியோர் முன்னிலையில் இன்று விளரணைக்கு வந்தபோது சதுப்பு நிலம் குறித்து ஆய்வு செய்ய நீதிமன்றம் நியமித்த மூத்த வழக்கறிஞர் திரு பி எஸ் ராமன் அறிக்கையை சமர்ப்பித்தார் தேசிய கடல்சார் கல்வி நிறுவனம் மத்திய காற்றாலைகள் நிறுவனம் மற்றும் பல தனியார் ஐ டி நிறுவனங்களும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை பழைய நிலைக்கு கொண்டுவர குப்பை கிடங்குகளை அகற்ற வேண்டும் அங்கு வளரும் தாவர வகைகளை பாதுக்க வேண்டும் எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது